நி எவ்வித காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறவேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை செயவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் நல்லெண்ண ஒளியை பரவச் செய்து அச்சத்தை போக்கும் பண்டிகையான தீபாவளி அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் பண்டிகையாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ராணுவ வீரர்களிடையே பேசிய அவர் தங்களது அர்ப்பணிப்பு மற்றும் தனி மனித ஒழுக்கத்தின் மூலம் ஒழுக்கத்தின் சான்றாக விளங்கும் ராணுவ வீரர்களும் மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அளிப்பதாக கூறினார் பாதுகாப்புப் பிரிவினரின் நலனை ஊக்குவிப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஒய்வுபெற்ற ராணுவ வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒரே பதவி ஒரே ஒய்வூதியத் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக கூறினார் பாதுகாப்புப் படையினரின் திறமைகளால் இந்தியாவுக்கு உலகளவில் பெருமை கிடைத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் ஐநா அமைதி காக்கும் பணிகளுக்கு இந்திய ரானுவம் அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவித்தார் குஜராத் மாநில முதலமைச்சராக பதவி வகித்த காலத்திலிருந்தே தாம் ராணுவ வீரர்களை சந்தித்து தீபாவளி கொண்டாடி வருவதாக கூறினார் கைலாஷ் மானசரோவர் புளித யாத்திரையில் தாம் பங்கேற்றபோது இந்திய திபெத் எல்லை பாதகாப்புப் படையைச் சேர்ந்த வீரர்களுடன் தாம் அளவளாவியதை அவர் நினைவுகூர்ந்தார் கேதார்நாத் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்

பள்ளி மாணவர்களின் ஒவியங்களை படை வீரர்களுக்கு அவர் தீபாவளி பரிசாக வழங்கினார் எவ்வித காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை முதன்மைச் செயவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

பொதுமக்கள் கற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்பதோடு நன்னீர் தேங்குவதை முற்றிலுமாக தடுக்க ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

காய்ச்சவால் ஒருவர் கூட உயிரிழக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு மாநில அரசு முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார் பொதுமக்களுக்கு காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வு இருக்குமானால் இந்நோயை முற்றிலுமாக வரவிடாமல் தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்களும் தன்னார்வ அமைப்புகளும் டெங்கு மற்றும் பன்றிக்காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் வேலூர் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்களுக்கு நோய் தடுப்பு மருந்துகள் தெளிக்கும் பணியை டாக்டர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார்

தர்மபுரி மாவட்டம் நடுப்பட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைத் தேர்தல் வந்தால் அஇஅதிமுக தனித்து போட்டியிடும் சூழ்நிலையே தற்போதுள்ளதாக தெரிவித்தார் மாநில அரசு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்துவருகிறது என்றும் கல்வித் துறை மேம்பாட்டிற்கு பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்கவும் மாணவர்களை ஊக்கப்படுத்தவும் அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் மக்களின் மன நிலை ஆளும் அரசுக்கு ஆதரவாகவே உள்ளது என்றும் இதனால் இடைத் தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்றும் திரு அன்பழகன் தெரிவித்தார் இவ்வாண்டு தீபாவளி தினத்தன்று காற்றின் மாசு அளவு கடந்த ஆண்டு தீபாவளி நாளைக் காட்டிலும் மிகவும் குறைந்து காணப்பட்டதாக தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக் குறிப்பில் அனைத்து காற்றுத்தர கண்காணிப்பு நிலையங்களிலும் நுண்துகள்களின் அளவு கந்தக டையாக்ஸைட் மற்றும் நைட்ரஜன் டையாக்ஸைட் ஆகியவற்றின் அளவு நிர்ணயிக்கப்பட்ட அளவை காட்டிலும் குறைந்தே காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு தீபாவளி பண்டிகை தினத்தன்று பட்டாசுகளை வெடிப்பதற்கு இரண்டு மணிநேரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்ததால் காற்று மாகபடுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக வாரியம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்ததும் அரசுத் தரப்பில் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதும் காவல்தறையினரின் தீவிர கண்கானிப்புமே வளிமண்டல காற்று மாசு அளவு குறைந்ததற்கு காரணம் என்று தமிழ்நாடு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பிரதமரின் உஜ்வாவா திட்டத்தின்கீழ் இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் அனைவருக்கும் விரைவாக சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக தனியார் எரிவாயு முகமையின் மேலாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

மாநில அரசு சார்பில் மவர் தூவி மரியாதை செலுத்தப்படும் என்று இன்று வெளியான செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பெற்றோரால் ஜோசப் பிஸ்கி என்று பெயர் குட்டப்பட்டு சமயப் பணியும் சமூகப் பணியும் ஆற்றுவதற்காக தமிழகத்திற்கு வந்து சிறந்த முறையில் தமிழ் பணியுமாற்றி வீரமாமுனிவர் என்ற பெயரை பெற்றார் தமிழை பிழையறக் கற்று இலக்கிய இலக்கண நூல்களையும் எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் வீரமாமுனிவர் என்று அந்த செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாவட்டச் செய்திகள் தூத்துக்குடி அனல் மின்நிலையத்தில் மின் தேவை குறைவு காரணமாக இரண்டு மூன்று ஐந்து ஆகிய யூனிட்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

காஞ்சிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் கொசு உற்பத்தியாவதை தடுக்கும் நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் திரு பா பொன்னையா இன்று ஆய்வு செய்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிளைச் சிறைகளில் உள்ள கைதிகளுக்கு காசநோய் பரிசோதனை செய்வதற்கான நடமாடும் அதிநவீன காசநோய் பரிசோதனை வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை இன்று தொடங்கி வைத்தார்

திருச்செந்தூர் அருள்மிகு கப்ரமணியசுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா நாளை தொடங்குகிறது

ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவாரூர் மாவட்டம் மன்னா்குடி அருள்மிகு ராஜகோபாலசாமி ஆலயத்தில் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் காணிக்கை வருமானம் உள்ளிட்ட கோவில் கணக்கு வழக்குகளை சாமியிடம் உரக்க படித்து ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது